தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியத்தை மாநில தலைமை தோதல் அதிகாரி திரு

சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் பட்ஜெட் கூட்டத்தொடர் பெட்ரோல் டீசல் சமையல் ளிவாயு விலை உயர்வு பிரச்சனை காரணமாக நிலவிய அமளியால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் மாநிலங்களவையில் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இதுகுறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என்று கோரினார் மாநிலங்களவை துணைத்தலைவா் திரு

முன்னதாக ளிபொருள் மற்றும் சமையல் ளிவாயு விலை ஏற்றம் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவையின் மைய பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர்

எனவே இதுகுநீத்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி காங்கிரஸ் ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டது உறுப்பினர்கள் தத்தம் இருக்கைகளுக்கு திரும்ப அவைத்தலைவர் திரு

பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தாம் எவ்வித கடும் நடவடிக்கைகயையும் எடுக்க விரும்பவில்லை என அவர் எச்சரித்தார் மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற திரு

வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்தார்

மாநிலங்களவையில் இன்று எழுத்து பூர்வமாக அவர் அளித்த பதிலில் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினா்

மற்றொரு கேள்விக்கு பதில் அளித்த அவர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாடு பாதுகாப்பு தளவாட வழிதடத்தின் மூலம் எட்டப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

திரிடுரா மாநிலம் மற்றும் பங்களாதேஷ் இடையே பாயும்

உதகை கோவிட் கேரளா கா்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நீலகிரி மாவட்ட எல்லைப்பகுதியில் உள்ள எட்டு சோதனை சாவடிகளில் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

வன பகுதியை ஒட்டி வாழும் பழங்குடியினருக்கு குரங்கு காய்ச்சல் வருவதை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

சத்தியபிரதா சாகு வலியுறுத்தியுள்ளாா் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்பு மனு தாக்கலின் போது வேட்பாளருடன் இரண்டு பேர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவர் என்றார்

வாக்களிக்க வரும்போது வாக்காளர்கள் கண்டிப்பாக முககவசம் அணிய வேண்டும் என்றும் வாக்குச்சாவடி மையங்களில் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார்

இந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டு அந்தந்த மாவட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பிவைக்கப்படும் என்று தெரிவித்தார் மகளிர் கினம் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பெண்களுக்கான மரியாதை பாதுகாப்பு அளுமையில் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரந்திரமோதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பல்வேறு துறைகளில் மகளிர் சாதனை படைத்திருப்பது பெருமை அளிப்பதாக கூறினார் சாதனை மகளிருடன் இணைந்து அவர்கள் ஆளுமையை முன்னெடுத்துச்செல்வதற்கான வாய்ப்பு அரசிற்கு கிட்டியிருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்தேக்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் பெண்கள் சிறப்பான சூழலில் பணியாற்றுவதை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் மகளிரின் நலன் கருதி ஊக்கதொகைகள் வழங்கப்படுவதையும் அவர் கட்டிக்காட்டினார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இந்நாளை ஒட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பெண்கள் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில் திருச்சி கி

பெ அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மகளிருக்கான சிறப்பு கோவிட் தடுப்பூசிமுகாம் இன்று நடைபெறுகிறது

வானிலை வளிமண்டல கழற்சி காரணமாக கன்னியாகுமாி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அடுத்த இரு தினங்களுக்கு கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப நிலை அதிகரித்து காணப்படும் என்று இம்மையம் தெரிவித்துள்ளது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது